ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு கல்வியும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று எடுத்துரைத்த அவர் தொழில் முனைவோர் உருவாவது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றார் கடல்சார் பொருளாதாரத்தின் மையமாக கோவா பல்கலைக்கழகம் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

மருத்துவங்களை முழுமையாக பயன்படுத்தி மக்களுக்கு நவீன மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து தனியார் கண் மருத்துவமனைகளும் கண் மருத்துவ சிகிச்சையில் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் இந்தியா முதலீடுகளை ஈர்க்கும் இடமாக இருப்பதால் பொதுத்துறையும் தனியார் துறைகளும் இணையும் போது ஏராளமானவந்றை சாதிக்க முடியும் என்றார்

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் பார்வை இழப்பை தடுக்கவும் அதனைக் கட்டுப்படுத்தவும் பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கருத்தரங்கில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளனர்

உதய்ப்பூருக்கான ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டுமானத் தொகுப்பு அஜ்மீருக்கான மேம்படுத்தப்பட்ட சாலை மற்றும் குடிநீர் திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் இதனைத்தொடர்ந்து ஜெய்ப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் திரு

எடப்பாடி கே

ஒரே நேரத்தில் தேர்தலுக்கான அரசியல் சாசன மற்றும் சட்டரீதியான சாத்தியக்கூறுகள் குறித்து பல்வேறு தரப்பினாிடமும் விரிவாக விவாதிக்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது இதனடிப்படையில் மக்களவை சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்தான நடைமுறைகள் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தந்போது புதிய தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியாகியிருப்பது ஏற்கனவே அங்கு பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்

தங்கமணி தமிழ்நாட்டில் மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில மின் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையிலான அரசு சுமூகத்தீர்வை எட்டியிருப்பதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு

திண்டுக்கல்லில் இன்று அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிப் பேசிய அவர் மக்களுக்கான திட்டங்கள் அவர்களை சென்றடைந்தால் தான் அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் பொதுவினியோகத் துறை மூலம் இலவச அரிசி வழங்கப்படுவதால் நாட்டிலேயே தமிழகத்தில் தான் உணவிற்கு பஞ்சமில்லாமல் மக்கள் வாழ்வதாக கூறினாா்

பெஞ்சமின் இன்று துவக்கி வைத்தார்

மணியன் மாற்றுத்திறனாளி மாணாக்கர் பயன்பெறும் வகையில் ஏராளமான கல்வி உதவித் திட்டங்களை அரசு வழங்கி வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு

மணியன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

நடராஜன் திருச்சி மாவட்டத்திற்கான புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி ஆகியோர் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று தொடங்கி வைக்கின்றனா்

அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் தேமுதிக பிஜேபி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்துக் கட்சிகளின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்

செயின்ட் பீட்டஸ்பர்க்கில் நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது

கார்டி

ஆடவர் இரட்டையர் போட்டியில் ரோஹன் போபண்ணா இங்கிலாந்து டென்மார்க் இணையான ஜோ ஃபிரெட்ரிக்கிடம் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறியது ஒற்றையர் ஆட்டங்களில் ரோஜர்

பெடரரும் சொீனா வில்லியம்ஸ் ம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்